இஸ்லாமியஒத்துழைப்பு அமைப்புபோன்றவைதில்லிகலவரம் குறித்துதவறானதகவல்களைவெளியிடுவதற்கு இந்தியாஎதிர்ப்பு தெரிவித்துள்ளது

அகன் பின்னர் இந்தஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன முன்னதாக இன்றுகாலைமியான்மர் அதிபருக்குகுடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரியவரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னா் அவா் மகாத்மாகாந்திநினைவிடம் அமைந்துள்ள ராஜ்காட் சென்றுமரியாதைசெலுத்தினாா் வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஜெயசங்கரையும் மியான்மர் அதிபர் சந்தித்துபேச்சுநடத்தினார் இன்றுமாலைஅவர் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்தையும் சந்திக்கவுள்ளார் பீகார் மாநிலம் புத்தகயாமற்றும் ஆக்ராவில் உள்ளதாஜ்மஹாலுக்கும் அவர் செல்கிறார் தில்லிவன்முறைநிகழ்வுகள் குறித்து இஸ்லாமியஒத்துழைப்பு அமைப்பு தெரிவித்துள்ளகருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவைஎன்றும் மக்களைதிசைதிருப்பும் வகையில் உள்ளதாகவும் இந்தியாதெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதைதெரிவித்தவெளியுறவுத்துறைசெய்திதொடர்பாளர் நிலவிவரும் திருரவீஸ்குமார்

மக்களிடையேநம்பிக்கையைஏற்படுத்தி இயல்பு நிலையைகொண்டுவரஅரசுஉறுதியானநடவடிக்கைகளைஎடுத்துவருவதாகவும் அவர் கூறினார் திருநரேந்திரமோடிஅமைதியையும் சகோதரத்துவத்தையும் பிரதமர் பாதுகாக்கவேண்டும் என்றுபொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இக்கட்டான ஒருகுழ்நிலையில் அமைப்புகளோஅல்லதுதனிப்பட்டநபர்களோபொறுப்பின்றிகருத்துக்களைதெரிவித்தால் நிலைமேலும் மோசமடையும் என்றுதிருரவீஸ்குமார் கூறியுள்ளார் தில்லியில் கலவரம் பாதித்தப் பகுதிகளில் அமைதிநிலவுவகதாகதில்லிகாவல்துறைதெரிவித்துள்ளது

கலவரம் காரணமாக நுற்றுக்கும் அதிகமானோர் கைதசெய்யப்பட்டுள்ளதாககாவல்தறைதெரிவித்துள்ளது இப்பகுதிகளில் அமைதியைநிலைநாட்டமத்தியபாதுகாப்படைப் பிரிவினர் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகஉள்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்லிகலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குபத்துவட்சும் ரூபாய் நிவாரணஉதவிவழங்கப்படும் என்றுஅம்மாநிலமுதலமைச்சா் திருஅரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளாா் படுகாயமடைந்தவர்களுக்குறந்து ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கலவரத்தில் சான்றிதழ்களை இழந்தவா்களுக்குசிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு அவைவழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தில்லியில் நடைபெற்றகலவரத்தைகாங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மிகட்சிகள் அரசியல் லாபம் தேடமுற்சிப்பதாகமத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேக்கர் குற்றம்சாட்டியுள்ளார்

ஆம் ஆத்மிகட்சியினர் கலவரத்தை துண்டும் விதத்தில் நடந்துகொள்வதாகவும் திரு ஜவடேக்னர் குறிப்பிட்டா்

இதற்கானதேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் இது தொடர்பாகசிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் தில்லியின் மற்றப்பகுதிகளில் ஏற்கனவேஅறிவிக்கப்பட்டகாலஅட்டவணையின்படி தேர்வுகள் நடைபெறும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னைஅருகேனட்டுப்பள்ளியில் தனியார் கப்பல் கட்டும் துறைமுகத்தில் இந்தியகடலோரக் காவல்படைக்குசொந்தமான வஜ்ரா எனும் அதிநவீனரோந்துகப்பலைமத்தியகப்பல்தறை இணைஅமைச்சர் திருமன்சுக் மாண்டவியா இன்றுநாட்டிற்குஅர்ப்பணித்துவைத்தார்

தையல் எந்திரங்கள் அலுவலகத்திற்னகூடாரங்கள் மீட்புக் கருவிகள் உள்ளிட்டவை இந்தஉதவித் தொகுப்பில் அடங்கியுள்ளன

பயிற்சிபெற்றராணுவவீரர்களைபாகிஸ்தான் பயன்படுத்துவதைஅடுத்து இந்தியபளடகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாகிஸ்தான் தனதுஎந்தஒருசதிதிட்டத்தையும் செயல்படுத்தமுடியாமல் இந்தியரானுவம் பாதுகாப்பு அரணாகவிளங்கும் என்றுவடக்குமண்டலதலைமைதளபதிதெரிவித்தார் மலேசியாவில் கூட்டணிஅரசுபெரும்பான்மையைநிருபிக்கதவறியதாகஅந்நாட்டுஅரசர் ஆளும் அறிவித்துள்ளதைஅடுத்துஅங்கு புதியபிரதமரைநாடாளுமன்றஉறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று இடைக்காலதலைவர் மகாதீர் முடமத்தெரிவித்துள்ளார்

புதியதலைவரைதேர்ந்தெடுக்கமுடியாதபட்சத்தில் நாடாளுமன்றத்தைகலைத்துவிட்டுமீன்டும் தேர்தல் நடத்துவதுகுறித்துமுடிவு செய்யப்படும் என்றும் மகாதீர் முகமதுதெரிவித்தார் உலககோப்பைமகளிர் டுவெண்ட்டி டுவெண்ட்டிகிரிக்கெட் போட்டியில் இன்றுநஎடபெற்றியுசிலாந்துக்குஎதிரானஆட்டத்தில் இந்தியா மூன்றுரன் வித்தியாசத்தில் வெற்றிபெற்று அரை இறுதிக்குதகுதிபெற்றது மெல்போ்னில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்றநியுசிலாந்துஅணிமுதலில் பந்துவீசதீர்மானித்தது